நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார் மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெற்றது

அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெறும்

முதல் நாளை தவிர அடுத்த நாட்களில் இருந்து மாநிலங்களவை காலையிலும் மக்களவை மாலையிலும் நடைபெறும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எதிர்வரும் கூட்டத்தொடரில் கேள்வி நேரம் இருக்காது மேலும் தனிநபர் மசோதாக்கள் தாக்கல் செய்ய அனுமதியில்லை பூஜ்ய நேரமும் கட்டுப்படுத்தப்பட்டதாகவே இருக்கும் அவை அலுவல்களுக்கு இடையே இடைவேளை இருக்காது என்றும் சனி மற்றும் ஞாயிற்றுக் கிழமைகளில் இரு அவைகளும் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

முகக் கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியை கடைபிடித்து மாணவர்கள் தேர்வு எழுதினர் சானிடைசர்கள் கையுறைகள் மற்றும் வாட்டர் பாட்டில்கள் மற்றும் தேர்வுக்குரிய ஆவணங்கள் மட்டுமே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டன

முதல் நாள் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வசந்தகுமார் திருவல்லிக்கேணி திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு

விசாரனை புதுச்சேரியில் கொரோனா பொது முடக்க காலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கும் மக்களுக்கு வழங்கப்பட்ட அரிசி மற்றும் பருப்பு மூட்டைகள் திருடப்பட்டதா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பொது முடக்க காலத்தின் போது அரசுப் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பொது விநியோகத்துறை ஊழியர்கள் மூலம் புதுச்சேரி அரசு வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு இலவச அரிசி மற்றும் பருப்புகளை வழங்கியது தொடர்ந்து சாக்குபைகளையும் ஒப்படைக்குமாறு இதை கூறப்பட்டது

இதன் அடிப்படையில் பொது விநியோகத் துறையினர் காவல் துறையில் புகார் அளித்துள்ளனர் போராட்டம் புதுச்சேரியின் பாப்ஸ்கோ எனப்படும் விவசாய பொருட்கள் மற்றும் சிவில் சப்ளைஸ் கழகத்தின் பணியாளர்கள் தங்களுக்கு பல மாதங்களாக சம்பளம் வழங்காததை கண்டித்து இன்று சட்டப்பேரவை அருகே நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர்

இன்று அவர்கள் கைகளில் தட்டை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது

மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெற்றது